நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தகவல் உரிமை சட்ட மனுக்களுக்கு தேவையே இல்லாத விதத்தில் வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்க அரசு பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியும் எதிர் கட்சிகளும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றிய பின்னர் ஏனா மிற்கு வரட்டும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஷி ஜன்பிங் ஆகியோருக்கு இடையிலான முறைசாரா உச்சி மாநாடு சாதகமான பலன்களுடன் இன்று முடிவடைந்தது

பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்ஷங்கர் தேசியப் பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் டோவல் ஆகியோர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் கலந்துகொண்டனர் இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்புகளில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவான முறையில் பேசப்பட்டது பிரதிநிதிகள் நிலையிலான கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனா வின் ஊஹான் நகரில் நடந்த முதலாவது உச்சி மாநாடு இரு நாடுகளுக்கும் இடையே புதிய நம்பிக்கையை வழங்கிய நிலையில் தற்போதைய சென்னை மாநாடு இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய சகாப்தத்தைத் தொடக்கும் வகையில் அமைந்திருப்பதாகக் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் பெரிதாகாமல் விவேகமான முறையில் கையாள ஏற்கனவே இருநாடுகளும் முடிவு செய்திருப்பதாக அவர் சுட்டிக் காட்டினார் இந்தியா வும் சீனா வும் பழங்காலத்தில் இருந்தே உலகின் முக்கியப் பொருளாதார சக்திகள் என்றும் அதே நிலையைத் தற்போது இரு நாடுகளும் மீண்டும் எட்டி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இந்தியா வின் விருந்தோம்பல் பண்பு தம்மை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாகக் கூறினார் பேச்சு வார்த்தைகளைத் தொடர்ந்து இருதலைவர்களும் பட்டு நெசவு செயல் விளக்கத்தையும் கலை மற்றும் கைவினைப் பொருள் கண்காட்சியையும் பார்வையிட்டனர் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை ஒன்றையும் சீன அதிபரின் உருவப்படத்துடன் கோவை அருகே சிறுமுகை யில் பிரத்தியேகமாக நெய்யப்பட்ட சால்வை ஒன்றையும் சீன அதிபரிடம் பிரதமர் வழங்கினார் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக பிரதமர் திரு

உச்சி மாநாடு முடிந்த பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் புதுடில்லி திரும்பினார் சீன அதிபர் தமது பயணத்தின் அடுத்த கட்டமாக நேபாள த்திற்கு புறப்பட்டுச் சென்றார் மாமல்லபுரத்தில் இந்தோ சீன உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளில் தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் அன்பான விருந்தோம்பல் அபாரமானது என்றும் இதற்காக தமிழக சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பு நன்றி என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் துடிப்பான மாநிலமான தமிழகத்தின் மக்களுடன் சேர்ந்திருப்பதே எப்போதும் மகிழ்ச்சிதான் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா விற்கும் சீனா விற்கும் இடையே பரஸ்பர வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க இருநாட்டு நிதி அமைச்சர்களை உறுப்பினர்களாகக் கொண்டு புதிய அமைப்பு முறை ஒன்றை உருவாக்க இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன மாமல்லபுரத்தில் இந்தோ சீன முறைசாரா உச்சி மாநாடு முடிந்த பின்னர் வெளியுறுவுச் செயலர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்தார் உற்பத்தித் துறையிலும் பரஸ்பர முதலீடுகளை அதிகரிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் ஆகியோர் முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இரு தலைவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட முறையிலும் பிரதிநிதிகள் நிலையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளால் இருநாட்டு மக்கள் நிலையிலான உறவுகளுக்கு புதிய முக்கியத்துவம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் அரசின் செயல்பாடுகள் பற்றிய தகவல்கள் பொதுவெளியில் எளிதாகக் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் தகவல் உரிமை சட்ட மனுக்களுக்கு தேவையே இல்லாத மாற்று ஒன்றை மக்களுக்கு வழங்க அனைத்து முயற்சிகைளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இம்மாநாட்டில் பேசுகையில் அரசு அலுவலகங்கள் திறக்கக் காத்திராமல் மக்கள் எந்த நேரத்திலும் தகவல் உரிமை சட்ட மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்னும் நிலை அரசின் முயற்சிகளால் தற்போது உருவாகி இருப்பதாகக் கூறினார் தொலைதூரப் பகுதிகளில் உள்ள மக்களும் சட்டத்தினால் பயன்பெற ஏதுவாக உரிமை தகவல் தகவல் தொழில்நுட்பத்தை இன்னும் திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று தலைமை தகவல் ஆணையர் திரு சுதிர் பார்கவா தமது உரையில் வலியுறுத்தினார் புதுவையில் எதிர்கட்சிகள் அரசின் எதிரிக் கட்சிகளாகவே நடந்து கொள்வதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இடையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் நாராயணசாமி முதலமைச்சர் ஆனதே ஒரு விபத்தினால் என்று எதிர் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டி தாம் முதலமைச்சராகி யிராவிட்டால் புதுச்சேரி மாநிலம் படுகுழிக்குள் விழுந்திருக்கும் என்றார் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதியில் வளர்ச்சியை முன்வைத்து தாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் மக்களிடையே இதற்கு நல்ல ஆதரவு இருப்பதாகவும் திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு முந்தைய என்ஆர் காங்கிரசின் திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்தக் கூட முடியாமல் மாநிலத்தின் வளர்ச்சியைப் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக எதிர்கட்சித் தலைவர் திகுரு ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்தியால்பேட் செந்தாமரை நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இடையே செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

புதுவையில் கொலை கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பது அனைவருக்குமே தெரியும் என்றும் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகையில் ஸ்மார்ட் நகரம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்கிய இத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றும் இலவச அரிசித் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப் படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுவையின் முன்னாள் அமைச்சர் அமரர் வ சுப்பய்யா வின் நினைவு நாளான இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் அரசு சார்பில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர்கள் திரு

விஸ்வநாதன் திரு

கலைநாதன் மற்றும் கட்சியின் இதர நிர்வாகிகளும் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி அரசுத் திட்டங்களுக்கு தடை போடுவதைக் கைவிட்டு நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றிய பின்னர் ஏனா மிற்கு வந்தால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என்று ஏனா மைச் சேர்ந்த மாநில சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார் துணைநிலை ஆளுனர் ஏனாம் செல்லத் திட்டமிட்டிருப்பதைச் சுட்டிக்காட்டி இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலவச அரிசி உள்ளிட்ட அரசின் எந்தத் திட்டத்தையும் துணைநிலை ஆளுனர் ஏற்கவில்லை என்றும் மீனவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்க முடியாத நிலை மற்றும் காலிப் பணியிடங்களை நிரப்ப முடியாத நிலைக்கும் துணைநிலை ஆளுனரே காரணம் என்று கூறினார் துணைநிலை ஆளுனரின் செயல்பாடுகள் மற்றும் தடைப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் கடிதம் எழுதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தம் மீது எந்தக் குற்றச்சாட்டும் இல்லை என்றும் குற்றச்சாட்டு இருந்தால் சிபிஐ விசாரணை வைக்கட்டும் என்றும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மேலும் குறிப்பிட்டார் மத்தியில் உள்ள பிஜேபி அரசின் பொருளாதாரக் கொள்கையைக் கண்டித்து சிபிஐசிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரிக் கட்சிகள் இன்று புதுவையில் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்த நிலைக்கு அரசின் கொள்கைகளே காரணம் என்றும் ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்கத்தால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பெரும் எண்ணிக்கையில் வேலை இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையிலும் மத்திய அரசு கார்பொரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டியுள்ளது

வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனீ திண்டுக்கல் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தகவல் உரிமை சட்ட மனுக்களுக்கு தேவையே இல்லாத விதத்தில் வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்க அரசு பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுவை காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் எதிர் கட்சிகளும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளுடன் தீவிர கட்சியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றிய பின்னர் ஏனா மிற்கு வரட்டும் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் கூறியுள்ளார்